நரேந்திரமோடி இன்றுட பேச்சு நடத்துகிறார்

கண்டிப்பாக கூறியுள்ளது

முன்னாள் அதிகாரி திரு குல்பூஷன் ஜாதவ் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று ஹேக் சர்வதேச நீதிமன்றத்தில் தொடங்குகிறது

வீரர்கள் ஐந்து பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் புதுதில்லி வந்துள்ள அர்ஜெண்டினா அதிபர் திரு மெரிஷியோ மாக்ரியுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சு நடத்துகிறார் இந்தியா அர்ஜெண்டினா இடையிலான உறவுகளின் முன்னேற்றம் குறித்தம் அதளை மேம்படுத்த மேலும் பல வழிகளில் ஒத்துழைப்பது குறிததும் இருவரும் பேசுகிறார்கள் இதையடுத்து பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அர்ஜெண்டினா அதிபருக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விருந்தளித்து கௌரவிக்கிறார் இந்திய அர்ஜெண்டினா தொழில்அதிபர்கள் கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் நாளை அவர் மும்பை செல்கிறார் அர்ஜெண்டினா அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சும்பரதாய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் அவரை வரவேற்று பேசினார்கள் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அர்ஜெண்டினா அதிபர் அஞ்சலி செலுத்தினார் விவசாய அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் கழிவுப்பொருட்களையும் தானியங்களையும் மேலாண்மை செய்வதற்கு புதிய முறைகளை ஹரியானா விவசாயிகள் பின்பற்றி வருகிறார்கள் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பாராட்டியிருக்கிறார் சோனிப்பட்டில் ஹரியானா அரசு ஏற்பாடு செய்திருந்த விவசாயிகள் உச்ச மாநாட்டில் அவர் உரையாற்றினார் விவசாய கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் தீமையை உணர்ந்து இதற்கு சரியான பரிகாரத்தை கண்டறிவதில் விவசாயிகள் உதவுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஹரியானா மாநில அரசும் மக்களும் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான வழிமுறைகளை உருவாக்கி வருகிறார்கள் என்றும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை பேனுவதில் காட்டும் ஆர்வம் சமூக வளர்ச்சிக்கு அடையாளம் என்றும் அவர் கூநினார்

ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும் வாகனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மேலும் பல வழிமுறைகளை பின்பற்றுவது என்று மத்திய ரிசர்வ் காவல் படை முடிவு செய்துள்ளது அதன் தலைமை இயக்குனர் திரு பட்னாகர் புதுதில்லியல் செய்தியளார்களிடம் இதை தெரிவித்தார் இப்படி வரிசையாக செல்லும் வாகனங்கள் பின்பற்றுவதற்காக ஏற்களவே வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளில் புதிய அம்சங்கள் சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த வாகனங்கள் செல்லும் போது போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதுடன் நடு வழியில் அவை நிற்கும் போது பின்பற்றவேண்டிய விதிகளும் மாற்றி அமைக்கப்படும் என்றார் பாதுகாப்பு படை வீரர்களின் வாகனங்கள் செல்லும் போது பொதுமக்களின் வாகனங்கள் செல்வதற்கு ஏற்கனவே தடை உள்ளது என்றும் அவர் கூறினார்

நிலமைய உன்னிபாக கண்காணிப்பதாகவும் முன்னேற்றம் ஏற்படுமானால் இன்ற ஊரடங்கு தளர்த்தப்படலாம் என்றும் அதிகார வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஊரடங்கு உத்தரவை மீறியதாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று ஜம்மு பகுதி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் திரு எம் கே சிங் கூறியிருக்கிறார் சுயநல சக்திகள் பரப்பிவிடும் வதந்திகளை நம்பவேண்டாம் என்று மக்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் துத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கூறியுள்ளது

இதையடுத்து தமிழ்நாடு மாகக்கட்டுப்பாட்டு வாரியம் ஸ்டெர்வைட் ஆலையால் கற்றுக்சூழல் பாதிக்கப்படுகிறது என்று கூறி ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிட்டது ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆலையை திறக்கலாம் என்று அனுமதி வழங்கியது தமிழ் நாடு மாகக்காட்டுபாட்டு வாரியத்தின் உத்தரவை எதிர்த்து ஸ்டெர்வைட் ஆலையை நிர்வகிக்கும் வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தது இந்த மனுவை நீதிபதி திரு ஆர் எஃப் நாரிமன் தலைமையிலான அமர்வு விசாரித்தது ஆலையை திறக்கும்படி உத்தரவிடுவதற்கு தேசிய பசுமை தீர்பாயத்திற்கு அதிகாரம் இல்லை என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தார்கள் தமிழ்நாடு மாககட்டுப்பாடு வாரியத்தின் உத்தரவை ரத்து செய்யவேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் நிராகரித்தார்கள் ஆலைய மீண்டும் திறப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் அதேசமயம் இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் நிர்வாகம் முறையீடு செய்துகொள்ளலாம் என்றும் அறிவித்தார்கள் கடற்படையில் பணியாற்றி ஒய்வு பெற்ற இந்திய திரு குல்பூஷன் ஜாதவ் விற்கு பாகிஸ்தான் ரானுவ நீதிமன்றம் விதித்துள்ள மரண தண்டனையை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று தொடங்குகிறது ஹேகில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள விசாரணையில் இந்தியா சார்பில் திரு ஹரீஷ் சால்வே வாதங்களை எடுத்துரைக்கவுள்ளார் அதைத் தொடர்ந்து நாளை பாகிஸ்தான் சார்பில் திரு காவர் குரேஷி நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கவுள்ளார் பாகிஸ்தானில் உளவு பார்த்தாக குற்றம் சாட்டப்பட்ட குவ்பூஷன் ஜாதவிற்கு அந்நாட்டு ரானுவ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது திரு ஜாதவுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்திய விசாரணை போலியானது என்றும் அவர் வேவுபார்க்கும் போது கைது செய்ய்பபட்டதாக கூறுவது உண்ளமக்கு மாறானது என்றும் இந்திய தரப்பில் கூறப்பட்டுள்ளது வியாபார விஷயமாக ஈரான் சென்றிருந்தபோது திரு ஜாதவை அங்கிருந்து கடத்திவந்து பாகிஸ்தான் தண்டனை விதித்துள்ளது என்றம் அவரை சந்திக்க இந்திய துதருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வியன்னா தீர்மானத்திற்கு எதிரான என்றும் இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது இதை எதிர்த்து சுர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா மேல்முறையீடு செய்தது

அங்கு பயங்கரவாதிகள் மறைந்திருந்த பகுதிகளை முற்றுகையிட்டு ரானுவ வீரர்கள் சோதனை நடத்திக்கொண்டிருந்தபோது இன்று அதிகாலை அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் சுட்டனர்

இருநாட்டு உறவுகளையும் ஒத்துழழப்பையும் மேலும் நெருக்கமாக்கிகொள்வது பற்றி இந்த பேச்சுவார்ததை அமைகிறது

முன்னதாக நேற்றிரவு ரபார்ட் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே திருமதி குஷ்மா கவராஜ் உரையாற்றினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மொராக்கோ சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் மொராக்காவை தொடர்ந்து நிறைவு கட்டமாக திருமதி கஷ்மா சுவராஜ் ஸ்பெயினுக்கு செல்லவிருக்கிறார்

ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்துக்கு அனுமதி வழங்குவதில் வெளிநாட்டு முதலீட்டு வளர்ச்சி வாரியம் முறைகேடு செய்ததாக சிபிஐயும் அமலாக்கப்பிரிவும் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிர்நீத்தவீரர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அகில இந்திய வணிகர் சம்மேளனம் இன்று ஒருநாள் நாடுதமுவிய முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது வர்த்தக சந்தைகள் இன்று மூடப்பட்டு அதில் பரிவர்த்தனை நடக்காது என்று அது அறிவித்திருக்கிறது இது தவிர அந்தந்த மாநிலங்களில் வணிகர்கள் தங்கள் இரங்கலையும் ஆதரவையும் தெரிவிக்கும் வகையில் ஊர்வலங்கள் மற்றும் உண்ணாவிரதம் நடத்துவார்கள் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மென் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார்